குடிநீர் நிறுவனங்கள் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு தமிழக அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

என்று பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பசுக்களுக்கான உடல்நல அட்டைகள் வழங்கும் பசு சஞ்சிவினி திட்டத்தை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர்கள் திரு மன்மோகன் சிங் திரு தேவே கவுடா மக்களவைத் தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிலத்தடி நீரை எடுப்பது தொடர்பாக தனியார் குடிநீர் நிறுவனங்களுக்கு மாநில அரசு விதித்த கட்டுப்பாடுகள் செல்லும் என்று உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தள்ளது இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் இன்று இதற்கான தீர்ப்பை வழங்கினார் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக நிலத்தடி நீரை எடுக்கும் நிறுவனங்களின் மீது திருட்டு வழக்கு பதிவுசெய்து அவற்றின் உரிமங்கள் ரத்து செய்யப்படவேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கண்காணிப்பதற்கென மாவட்டந்தோறும் குழு ஒன்றை ஆட்சியர்கள் ஏற்படுத்தவேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழக அரசு பள்ளிகளில் அடுத்த ஆண்டு பள்ளி சீருடைகள் மாற்றி அமைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஜப்பான் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறையை தொடங்கி வைத்து பேசிய அவர் புதிய சீருடைக்கான புகைப்படங்களையும் வெளியிட்டார் அடுத்த மாத இறுதிக்குள் மூவாயிரம் அரசுப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சர்

தூய்மை பாரத இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் என்று தமிழக ஆளுநர் கும்பகோணம் அருகே திப்பிராஜபுரத்தில் புதிய அரசு தொடக்கப் பள்ளிக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் மக்களின் பங்கேற்பால் தூய்மை பணிகளுக்காக அரசு செலவிடும் தொகை கணிசமாக சேமிக்கப்படும் என்றார் தஞ்சை மாவட்டம் உலக அளவில் பாரம்பரிய இசையில் சிறந்து விளங்குவதாகவும் இது இந்தியாவிற்கே பெருமை சேர்ப்பதாகவும் ஆளுநர் புகழாரம் சூட்டினார் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் திப்பிராஜபுரம் ஊராட்சியை தனியார் அமைப்பு மேம்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை அகற்றும் வண்டிகளையும் திரு பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார் தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்ட தேர்தல் அலுவலா்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருவதையடுத்து மின்னணு எந்திரங்களை சரிபார்த்தல் முறைப்படுத்தப்பட்ட வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது பசுக்களுக்கான உடல்நல அட்டைகள் வழங்கும் பசு சஞ்சிவினி திட்டத்தை கால்நடை பாராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின்கீழ் பசுக்கள் மற்றும் எருமைகளுக்கு அடையாள வில்லைகள் அணிவிக்கப்பட்டு உடல்நலம் குறித்த விவரங்கள் கணினி மூலம் பதிவு செய்யப்படும்

தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை மறுநாள் அரபிக் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக் கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ப ாலச்சந்திரன் தெரிவிக்கிறார்

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு கேள்வி தாள் மொழிப் பெயர்பதில் பெரும் குளறுபடிகளும் குழப்பங்களும் இருப்பதாகவும் இதனால் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு எழுதும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் பிரச்சினை ஏதுமின்றி சேருவதற்கு நீட் தேர்வை ரத்து செய்வது தான் ஒரே வழி என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்களிடையே உரையாற்றிய அவர் பிஜேபி தலைமையிலான அரசு மேற்கொண்ட ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் பலனளித்திருப்பதாக கூறினார் இலவச எரிவாயு இணைப்பு அனைவருக்கும் வங்கிக் கணக்கு முத்ரா கடனுதவி மருத்தவ காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களால் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பயன்பெற்றிருப்பதாகவும் திரு இல கணேசன் தெரிவித்தார்

மாவட்டத்தில் கிராமப்புற கொழில்களை ஊக்குவிக்க மத்திய அரசின் பல்வேறு விருதுநகர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உதயம் அபிலாஷா திட்டத்தின்கீழ் கிராம தொழில் முனைவோர் ஊக்குவிப்புக்கான ஐந்து நாள் பயிற்சி முகாம் விருதுநகரில் நடைபெற்று வருகிறது இதனை தொடங்கி வைத்து பேசிய மதுரை சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் மேலாளர் திரு முரளிதரன் வேலை தேடும் இளைஞர்களை இத்திட்டத்தில் இணைத்து பயிற்சி அளிக்கப்படுவதாக தெரிவித்தார்

விளையாட்டுச் செய்திகள் சீன தைபே ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் அஜய் ஜெயராம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்